நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் இந்தியாவில் ஊடகத் துறையினருக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப் பட்டாலும் சுகாதாரத் துறை கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபடும் என்று சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் கூறியுள்ளார் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப் படையினர் இன்று நாடு முழுவதும் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொரோனா போராளிகளுக்கான தங்களின் கொரோனாவிற்கு எதிரான போரில் போலீசார் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை கவுரவிக்கும் வகையில் புதுடெல்லியில் உள்ள தேசிய போலீஸ் நினைவிடத்தில் முப்படை பிரதிநிதிகள் இன்று காலை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியின் போது இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் போலீஸ் நினைவிடம் மீது மலர் சொரியப் பட்டது டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனை லோக்நாயக் ஜெய பிரகாஷ் நாராயண் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் மீதும் இந்திய விமானப்படையின் விமானங்கள் மலர் மாரி பொழிந்தன நரேலா பகுதியில் உள்ள கொரோனா தனித்திருப்பு மையத்தில் இந்திய இராணுவத்தின் பேண்ட் வாத்திய குழுவினர் இசை நிகழ்ச்சி நடத்தினர் சென்னையில் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் அண்ணா சாலையில் உள்ள அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை மீது இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் மலர்களை சொரிந்தது கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் முன்னின்று ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் மன உறுதியை வலுப்படுத்த இன்று முப்படையினர் மேற்கொண்ட முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள முப்படையினர் பேரிடர் சமயங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் தற்போது கொரோனா போராளிகளுக்கு முப்படையினர் நன்றி செலுத்திய விதம் அலாதியானது என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இன்று முப்படையினர் மேற்கொண்ட செயல்பாடுகள் பற்றிய வீடியோ படம் ஒன்றையும் பிரதமர் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோரும் முப்படையினரை பாராட்டி உள்ளனர் ஜம்மூ காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாரா பகுதியில் இன்று அதிகாலை தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் மிகுந்த அர்பணிப்பு உணர்வுடன் அயராது பணிபுரிந்து வருவதாகவும் இவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஹந்த்வாரா மோதலில் ராணுவத்தினர் நால்வரும் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவரும் உயிரிழந்தனர்

இந்தியாவில் ஊடகத் துறையினருக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இன்று உலக பத்திரிக்கை சுதந்திர தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கி அறிவூட்டும் ஆற்றல் ஊடகங்களுக்கு இருப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவில் பத்திரிக்கைகளுக்கு சுதந்திரம் இல்லை என்பது போலச் சித்தரிக்க முயலும் ஆய்வுகளின் குட்டு என்றாவது ஒருநாள் வெளிப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

உலகம் முழுவதும் கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப் பட்டுள்ள நிலையில் அச்சமோ பக்கச் சார்போ இல்லாத இதழியல் என்பது இவ்வாண்டு உலக பத்திரிக்கை சுதந்திர தின கொண்டாடங்களின் மையக் கருத்தாக உள்ளது கொரோனா பரவாமல் தடுப்பது போலவே கொரோனா பற்றிய தவறான தகவல்கள் பரவாமலும் தடுக்க வேண்டியது அவசியம் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்டெரெஸ் தமது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் நெருக்கடியான இத்தருணத்தில் சரியான அறிவியல்பூர்வ தகவல்களை மக்களுக்கு வழங்குவதில் பத்திரிக்கைத் துறையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா நிலவரங்கள் காரணமாக சிரியா சூடான் ஏமன் மற்றும் ஈராக்கில் நிறுத்தி வைக்கப் பட்டுள்ள போலியோ தடுப்பு மருந்து இயக்கத்தையும் ஈராக் லெபனான் ஜிபோட்டி மற்றும் ஏமனில் நிறுத்தி வைக்கப் பட்டுள்ள தட்டம்மை தடுப்பூசி இயக்கத்தையும் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என யுனிசெஃப் அமைப்பு கூறியுள்ளது

கொரோனா நிலவரங்களுக்கு இடையிலும் இதர நோய்களுக்கான தடுப்பு மருந்து இயக்கங்களை பாதுகாப்பான முறையில் நடத்த போதிய சாத்தியங்கள் இருப்பதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார் திருத்தப்பட்ட விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்து காரைக்கால் பகுதியை பச்சை மண்டலமாகவே தொடர்ந்து பராமரிக்க உதவும் வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் முப்படையினர் இன்று அலாதியான பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கொரோனா போராளிகளுக்கு ஆதரவு வெளிப்படுத்தியதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் இந்தியாவில் ஊடகத் துறையினருக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப் பட்டாலும் சுகாதாரத் துறை கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபடும் என்று சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் கூறியுள்ளார்